நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா வின் ஹுஸ்டன் நகரில் இந்திய சமூகத்தினரின் ஹவுடி மோடி கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார்

மஹேந்திர நாத் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுவையில் விடுதலைப் போராட்ட வீரர் ராமாவுஜ த்தின் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாகக் கொண்டாட வேண்டும் என விழாக் குழுவினர் கோரியுள்ளனர் அமெரிக்கா வின் ஹுஸ்டன் நகரில் இன்று மாலை இந்திய சமூகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதற்கு முன்பாக அமெரிக்கா வில் உள்ள சீக்கிய சமூகத்தினர் தாவூதி போரா சமூகத்தினர் மற்றும் காஷ்மீரி பண்டிட்டுகளை சந்தித்து கலந்துரையாடினார் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முக்கிய முடிவுகளை சீக்கிய சமூகத்தினர் வெகுவாகப் பாராட்டினர் இந்தியா வின் முன்னேற்றத்திற்கும் மக்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்தவும் அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு காஷ்மீரி பண்டிட்டுகள் ஆதரவு தெரிவித்தனர் கடந்த ஆண்டு நாக்பூ ரில் தாவூதி போரா சமூகத்தினரின் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டதை தாவூதி போரா சமூகத்தினர் நினைவுகூர்ந்து நன்றி தெரிவித்தனர் அமெரிக்கா வில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் இந்தியா மீது காட்டிவரும் ஆர்வத்தை கண்டு தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டர் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் முன்னதாக முன்னணி அமெரிக்கா எரிசக்தி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு இந்தியா வின் எரிசக்தித் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எரிசக்தித் துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்து விவாதித்தார் எரிசக்தித் துறையில் அமெரிக்கா வுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் பரஸ்பர முதலீகளை அதிகரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்தியா வில் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்கவும் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் கொண்டுவரவும் மோடி அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அமெரிக்கா எரிசக்தி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் வரவேற்றனர்

ஹுஸ்ட னில் இன்று மாலை பிரதமரின் ஹவ்டி மோடி பொதுக் கூட்டத்தில் அமெரிக்கா அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் பும் பங்கேற்கிறார் பிரதமர் திரு

பொதுப்பேரவைக் கூட்டத்திலும் உரையாற்றுவார்

ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானு டன் போர் நிறுத்தம் அறிவிக்காமல் விட்டிருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற ஒரு பகுதியே உருவாகி இருக்காது என்றும் நேர விற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை சர்தார் பட்டேல் கையாண்டிருக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் முன் எப்பொதும் இல்லாத அளவில் வளர்ச்சியைக் கொண்டுவர மோடி அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் இந்த விஷயத்தில் மத ரீதியிலோ பூகோள் ரீதியிலோ பாகுபாடுகள் இராது என்றும் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

மஹேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற விழாவில் பிரதமரின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிப் பேசிய அவர் நடப்பு நிதி ஆண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் தோல் துறைக்கான ஏற்றுமதி வரி சீரமைக்கப்படும் என அறிவிக்கப் பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார்

ஆக்ரா கான்பூர் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தரமான காலணி உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் கைவினைக் கலைஞர்களின் திறன்களை பாதுகாத்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

பின்னர் திரு பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கீழடி யில் திரு

புதுவையில் விடுதலைப் போராட்ட வீரர் அமரர் ராமானுஜம் நூற்றாண்டு விழாக் குழுவினர் இன்று திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு

சிவா தலைமையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யை சந்தித்து ராமானுஜம் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாகக் கொண்டாட வேண்டுமென வலியுறுத்தினர் புதுவையில் அமரர் ராமானுஜ த்திற்கு சிலை அமைக்கவேண்டும் என்றும் அன்னாரின் பெயரை அரியாங்குப்பம் பாலத்திற்கு சூட்ட வேண்டுமென்றும் இவர்கள் கோரிக்கை வைத்தனர் பிரெஞ்ச் ஆட்சியில் இருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டத்தில்ன வி சுப்பையா வுடன் இணைந்து பங்கேற்றவர் ராமானுஜம் என்பதும் புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைக்க மொரார்ஜி தேசாய் முயன்றபோது ராமானுஜம் தலைமையில்தான் போராட்டம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது

நமச்சிவாயம் அறிவித்துள்ளார்

காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு வைத்திலிங்கம் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்றதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜிநாமா செய்ததால் அத்தொகுதி காலியாக உள்ளது

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் வருவாய்துறை அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலருக்கும் இந்த மனுவின் நகல்களை அவர் அனுப்பியுள்ளார் பாகூர் காவல்நிலைய விசாரணைக் கைதி ஜெயம்மூர்த்தி மரணம் பற்றிய வழக்கில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதனை இன்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கொலை வழக்காக மாற்றி விசாரிக்கப்படும் இந்த வழக்கில் சிறைத் துறைக் கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் புதுவையில் சொகுசுக் காரில் வந்து கனரக வாகனங்களில் பேட்டரி திருடும் சென்னையைச் சேர்ந்த கும்பல் ஒன்றை நேற்றிரவு போக்குவரத்து நகரில் லாலி ஓட்டுனர்கள் கையும் களவுமாகப் பிடித்து தப்பி ஓடிய மூவர் போக ஒருவரை ஆரோவில் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் தப்பி ஓடிய மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்

உலக மல்யுத்த சாம்பியன்பட்டப் போட்

அரையிறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட காயங்களே இதற்குக் காரணம் என்றாலும் இறுதிப் போட்டியில் இருந்து விலகிக் கொண்டதால் தீபக் புனியா விற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்